லாரிஉரிமையாளர்களின் காலவரையற்றவேலைநிறுத்தபோராட்டம் இன்றுதொடங்கியது

எதிர்க்கட்சிகளின் ஆதரவுடன் தெலுங்குதேசம் கொண்டுவந்துள்ள இந்தநம்பிக்கையில்லாதீர்மானத்தின் விவாதம் ஏழு மணிநேரம் நடைபெறவுள்ளது இந்ததீர்மானம் வெற்றிஅடையாதுஎன்றுபிஜேபிகூறியுள்ளது பிஜேபிதலைமையிலானஅரசுக்குஎதிர்பார்த்ததைவிடகூடுதல் எண்ணிக்கையில் ஆதரவு கிடைக்கும் என்றுஅக்கட்சிகூறியுள்ளது தீர்மானத்தின் வெற்றி தோல்வியைபற்றிகவலைப்படவில்லைஎன்றும் பல்வேறுதுறைகளில் மத்தியஅரசுதோல்வியடைந்துள்ளதைஎடுத்துரைப்பதற்கு வாய்ப்பாகஅமைந்துள்ளதுஎன்றுகாங்கிரஸ் இத தெரிவித்துள்ளது இந்ததீர்மானத்தைஅஇஅதிமுகஆதரிக்கவாய்ப்பில்லைஎன்றுமுதலமைச்சர் திருளடப்பாடிபழனிசாமிநேற்றுமேட்டுரில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் சூசகமாகதெரிவித்தார்

வரிஏய்ப்பு தொடர்பாக இந்தசோதனைகள் நடத்தப்படுவதாகவும் அவர் தெரிவித்தார் எந்தகட்சிஆட்சிப் பொறப்பில் இந்தாலும் ஒப்பந்ததாரர்கள் தங்களதுபணிகளைதொடர்ந்துமேற்கொள்வதாகஅவர் குறிப்பிட்டார் இதனைஆளும் கட்சியோடு இணைத்துபேசுவதுமுறையல்லஎன்றும் திருபன்னீர் செல்வம் கூறினார் ஒழிப்பதற்குபோர்க்காலஅடிப்படையில் காசநோயைமுற்றிலும் தமிழகஅரசுநடவடிக்கைகளைமேற்கொண்டுவருவதாகமக்கள் நல்வாழ்வுத்துறைஅமைச்சர் டாக்டர் விஜயபாஸ்கர் கூறியுள்ளார் நேற்றுதாம்பரத்தில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இவ்வாறுகூறினார்

தேனிமாவட்டத்தில் அமையவுள்ள நியுட்ரினோஆய்வகத்தால் அணைகளுக்கோ அருகில் உள்ளகிராமங்களுக்கோஎவ்விதபாதிப்பும் ஏற்படாதுஎன்றுபிரதமர் அலுவலக இணையமைச்சர் திரு இத்தேந்தர் சிங் கூறியுள்ளார்

லாரிஉரிமையாளர்களின் காலவரையற்றவேலைநிறுத்தபோராட்டம் இன்றுதொடங்கியது

கொடுப்பவர்களைதண்டிக்கவகைசெய்யும் சட்டத்திருத்தமசோதாமாநிலங்களவையில் லஞ்சம் நேற்றுநிறைவேறியது

நாகைமாவட்டம் சோழவித்யாபுரத்தில் உள்ளசந்தனமாதஆலயத்தின் ஆண்டுத் திருவிழாவிற்கானகொடியேற்றம் நேற்றுவெகுவிமர்சையாகநடைபெற்றது மதுரைகள்ளழகர் திருக்கோவில் ஆடி பெருந்திருவிழாநேற்றுகொடியேற்றத்துடன் தொடங்கியது நெல்லைமாவட்டத்தில் விவசாயிகள் குறைதீர்க்கும் கூட்டம் இன்றுநடைபெறவுள்ளது

நியுஸிலாந்துக்குஎதிரானமுதலாவதுஹாக்கிடெஸ்ட் போட்டியில் இந்தியாவெற்றிபெற்றுள்ளது

மூன்றுபோட்டிகளைகொண்ட இந்ததொடரின் இரண்டாவதுபோட்டிநாளைநடைபெறவுள்ளது பெல்ஜியத்தில் நடைபெற்றவரும் சர்வதேசஇளையோர் ஹாக்கிபோட்டியின் ஆடவர் மற்றும் மகளிர் பிரிவில் இந்தியா இன்றுநெதர்லாந்தைஎதிர்கொள்கிறது ஜ்ஷனியர் மல்யுத்தசாம்பியன் போட்டியில் இந்தியாநேற்றுஒருவெள்ளி ஆசிய இரண்டுவெண்கலப்பதக்கங்களைவென்றுள்ளது

உலககோப்பைக்கானநான்காம் சுற்றுவில்வித்தைபோட்டியில் இந்தியமகளிர் அணி இறுதிஆட்டத்திற்குமுன்னேறிஉள்ளது

நாளைநடைபெறவுள்ள தங்கப்பதக்கத்திற்கானஆட்டத்தில் இந்தியா பிரான்ஸை எதிர்கொள்கிறது ஆடவர் பிரிவில் இந்தியஅணி இறுதிஆட்டத்திற்குமுன்னேறும் வாய்ப்பினை இழந்தது அமெரிக்காவில் நடைபெற்றுவரும் சர்வதேசடென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ராம்குமார் ராம்நாதன் காலிறுதிக்குமுன்னேறிஉள்ளார்

கொழும்பில் நடைபெற்றுவரும் இலங்கைஅணிக்குஎதிரானமுதவாவது இளையோர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியாவலுவானநிலையில் உள்ளது

இன்றுநடைபெறவுள்ளஆட்டத்தில் தூத்துக்குடிஅணி கோவைஅணியைஎதிர்கொள்கிறது